அதிதீவிர புயலாகமாறியுள்ளடவ் தேகுஜராத்தைநோக்கிநகா்ந்துவருகிறது நாளைமறுநாள் போர்பந்தர் அருகேகரையக்கடக்கக்கூடும் என்று இந்தியவாளிலைஆய்வுமையம்

விஜய் ரூபானிஅறிவுறுத்திஉள்ளார் இந்த புயல் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் தொடர்பாகபிரதமர் திரு நரேந்திரமோடிஉயர்மட்டக்குழுகூட்டத்தில் பங்கேற்றஆலோசனைநடத்தியநிலையில் மத்தியஅமைச்சரவைசெயலாளர் திரு ராஜீவ் கவுபா இன்றஉயர் அதிகாரிகளுடன் ஆவோசனைமேற்கொண்டார் தேராத் மகாராஷ்டரா முதலமைச்சர் மற்றும் டாமன் டையூ தாத்ராநாகர் அவேலிஉயரதிகாரிகளுடனமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷர் ஆலோசனைநடத்தினார்

காரணமாகதமிழ்நாட்டில் நீலகிரி கோவை தேனிஆகிய இந்த புயல் இன்றுகனமழநீடிக்கவாய்ப்பு உள்ளதாகசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

இதனைதொடந்தமாநிலமுதலமைச்சர்களுடன் பிரதமர் திருநரேந்திரமோடிஆலோசனைமேற்கொண்டுவருகிறார்

தமிழகத்தில்ஊரடங்குகடுமையாக்கப்பட்டுள்ளநிலையில்ஞாயிற்றுக்கிழமையான இன்றுதளர்வுகள்இல்லாதமுழுஊரடங்குசெயல்பாட்டில்உள்ளது பல்வேறுமாவட்டங்களில் சாலைகள் வாகனபோக்குவரத்து இன்றிகாணப்பட்டதால் மக்கள் ஊரடங்கை முறையாககடைப்பிடிப்பதாகஎமதுசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேற்குவங்கமாநிலத்தில்இன்றுமுதல்இரண்டுவாரங்களுக்குஊரடங்குஅமல்படுத்தப்பட்டு ள்ளது

அரவிந்த் கெற்றிவால் இன்றுஅறிவித்துள்ளார்

இத்தொடர்பாகமுதலமைச்சர் திரு

ஸ்டாலின் இன்றசென்னையில் மேற்கொண்ட அய்வுக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்தநடைமுறைநாளைமறுநாள் முதல் செயல்பாட்டிற்குவரும் என்றுமாநிலஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது சிகிச்சைபெற்றுவரும் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகள் குறித்தவிவரங்களோடுமருந்துகுறித்ததேவையையும் பதிவிடுவதற்குஎன இணையதளம் ஏற்படுத்தப்படும் என்றும் இதுகுறித்தவிவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரியபரிசீலனைக்குபிறகுமருந்துஒதுக்கீடுசெய்யப்பட்டபின் மருத்துவமனைகளின் பிரதிநிதிகள் மட்டுமேவிற்பனைமையங்களுக்குசென்றுரெம்டெசிவரைபெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நோயாளிகளுக்குதேவையற்றமருந்துச்சீட்டுஅளிக்கும் மருத்துவமனைகள் மீதுசட்டப்படியானநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றும் மாநிலஅரசுஎச்சித்துள்ளது

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நாளைஆலோசனைநடத்தஉள்ளார்

இந்நிலையில் இந்தஆலோசனைகூட்டம் குறித்துமிழகபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திரு அள்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்தியகல்விஅமைச்சருக்குஎழுதியுள்ளகடிதத்தில் இக்கூட்டத்தைஅமைச்சர்கள் நிலையில் நடத்தவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார் போது அமைச்சர்கள் நிலையில் கூட்டத்தைநடத்தும் புதியதேசியக் கல்விக் கொள்கைதொடர்பானதனதுகருத்துகளையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்கதாம் தயாராக இருப்பதாகஅவர் கூறியுள்ளா்